சட்டத்திருத்தத்திற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார்

இந்தியாவின் உத்தேவகம் அதிகரிக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

சுஷ்மா ஸ்வராஜை அந்நாட்டு அமைச்சர் திரு அப்துல் அஸிஸ் காமிலேர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார்

கொல்லப்பட்டனர்

கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த சுட்டத் திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ப்பட்டது இதையடுத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட இந்த மசோதாவில் அவர் கையெழுத்திட்டுள்ளதாக சட்டத்துறை அறிவித்துள்ளது விரைவில் இது தொடர்பாக அரசின் அறிவிக்கை வெளியிடப்படும் என்றும் தொடர்ந்து சட்டம் அமலுக்கு வரும் என்றும் சட்டத்துறை கூறியுள்ளது நாட்டில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய எத்தகைய பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு வழங்க இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்கிறது

புதுதில்லியில் நடைபெற்ற அக்கட்சியின் பிஜேபியின் தேசிய மாநாட்டில் அவர் நேற்று நிறைவுரையாற்றினார் புதிய இடஒதுக்கீட்டால் ஏற்கனவே மற்ற வகுப்பினருக்கு வழங்கப்பட்டு வரும் இடஒதுக்கீடு பாதிக்கப்படாது என்று அவர் தெரிவித்தார் நாட்டில் பல்வேறு தரப்பு மக்களுக்கு ஏராளமான நலத் திட்டங்களை தமது அரசு செயல்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் ஏற்களவே ஆட்சியில் இருந்தவர்கள் விவசாயிகளை வாக்காளர்களாக மட்டுமே கருதியதாகவும் தமது அரசு அவர்களின் மேம்பாட்டிற்காகவும் வேளாண் பெருமக்கள் சந்தித்து வரும் சிக்கல்களுக்கு தீர்வு காணவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் கூறினார்

அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் நோக்குடன் வலிமையான அரசு அமைப்பதையே பிஜேபி விரும்புவதாக பிரதமர் கூறினார் நாட்டின் வரலாற்றில் முதன் முறையாக அரசுக்கு எதிராக ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லாத அரசாக பிஜேபி தலைமையிலான ஜனநாயக கூட்டணி அரசு விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் கடந்த நான்கரை ஆண்டுகளில் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு திருப்தியளிக்கும் வகையில் இருந்ததாகவும் பிஜேபி மீது அவர்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் பிஜேபி படிப்படியாக முன்னேறி தேசிய மாநாட்டை நடத்தும் அளவுக்கு வளர்ந்துள்ளது தமக்கு பெருமையளிப்பதாக அவர் குறிப்பிட்டார் எதிர் கட்சிகள் மெகா கூட்டணி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதை குறை கூறிய பிரதமர் இதுபோன்ற கூட்டணிகளால் ஊழலும் நிர்வாக குளறுபடிகளும் ஏற்படும் என்றும் தெரிவித்தாா் இத்தகைய கூட்டணி பொது மக்களே முடிவெடுக்கவேண்டும் என்றும் மத்தியில் வலுவான நிலையான ஆட்சி அமையவேண்டுமா ஸ்திரமற்ற ஆட்சி அமைய வேண்டுமா என்பது குறித்து வாக்காளர்கள் முடிவு செய்யவேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் ஆந்திர பிரதேசம் மேற்கு வங்கம் சத்திஷ்கர் ஆகிய மாநிலங்களில் சிபிஐ அமைப்பு முன் அனுமதி இல்லாமல் சோதனை நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதை குறைகூறிய பிரதமா் சிபிஐ யை கண்டு இந்த மாநில அரசுகள் அச்சப்படுவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் குருகோவிந்த் சிங்கின் பிறந்த ஆண்டு தினத்தை முன்னிட்டு அவரது உருவம் பதித்த நினைவு நாணயத்தை பிரதமர் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார் பின்னர் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உரையாற்றுகிறார்

பிரக்னைகளில் சிக்கிய மனிதனுக்கு உதவுவதே சிறந்த சேவை என்று குருகோபிந்த் சிங் தெரிவித்ததை குறிப்பிட்டிருந்தார் குருகோவிந்த் சிங்கின் தலைமை பண்பு தியாகம் மற்றும் பக்திக்கு பிரதமர் புகழாரம் சூட்டினார் வரும் மக்களவை தேர்தலில் உத்தரபிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி தனது முழு பலத்துடன் போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவா் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார் துபாயில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அம்மாநிலத்தில் சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகளிடையே மக்களைவத் தேர்தலுக்கு கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்டிருப்பது குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் இவ்விரு கட்சியின் தலைவா்கள்மீதும் தாம் முழு மதிப்பு வைத்துள்ளதாக திரு ராகுல் காந்தி கூறினாா்

இந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறவில்லை இரண்டு நாள் பயணமாக பாதுகாப்பு துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று அந்தமான் நிக்கோபர் செல்கிறார் அங்கு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் தயார்நிலை குறித்து அவர் ஆய்வு செய்கிறார் நிக்கோபர் தீவில் நாளை நடைபெற உள்ள பாதுகாப்பு பயிற்சி ஒத்திகையை அமைச்சர் பார்வையிடுகிறார் பின்னர் பிரிட்ஜ்கன்ஞ் ராணுவ நிலையத்தில் கட்டப்பட்ட ராணுவ குடியிருப்பை திறந்து வைக்கும் திருமதி நிர்மலா சீதாராமன் பாதுகாப்பு படை வீரர்களிடம் கலந்துரையாடுகிறார் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக உஸ்பெக்கிஸ்தான் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜை அந்நாட்டின் அமைச்சர் திரு அப்துல் அஸிஸ் காமிலோ நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இந்த சந்திப்பின்போது வர்த்தகம் பொருளாதாரம் சுகாதாரம் கல்வி பாதுகாப்பு விண்வெளி ஆராய்ச்சி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் இருதரப்பு குடிமக்களுக்கான ஒத்துழைப்பு உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது நேற்று சமர்கண்ட் சென்ற அவர் அங்கு நடைபெறவுள்ள முதலாவது இந்திய மத்திய ஆசியா பேச்சுவார்த்தையில் அந்நாட்டு வெளியறவுத்துறை அமைச்சர் திரு அப்துல் அசீஸ் காமீலோவ் உடன் இணைந்து பங்கேற்கிறார் இதுதொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இணையதளத்தில் பதிவிட்டுள்ளார் மத்திய ஆசிய பிராந்தியத்தில் உள்ள நாடுகளிடையே ஒத்துழைப்பை ஏற்படுத்தவும் வரலாற்று மற்றும் கலாச்சார தொடர்புகளை பகிர்ந்து கொள்ளவும் இதன் மூலம் வழிவகை ஏற்படும் என்று அவர் கூறியுள்ளார் இதனிடையே இந்த பிராந்தியத்தில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ள இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பளாராக ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பங்கேற்கிறார் ஜம்மு கஷ்மீரில் குல்ஹாம் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நேற்றிரவு முதல் சண்டை நடைபெற்று வருகிறது அம்மாவட்டத்தின் கட்டாபுரா கிராமத்தில் ரகசிய தகவலின்பேரில் பாதுகாப்பு படையினர் நேற்றிரவு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டதாகவும் அப்போது அங்கு பதுங்கி இருந்த தீவிரவாதிகள் அவர்களுடன் சண்டையில் ஈடுபட்டதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த நடவடிக்கையில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனா் தொடர்ந்து சண்டை நடைபெற்று வருகிறது

ஐஎஸ் தீவிரவாதிகளாக சந்தேகிக்கப்படும் இரண்டு பேர் உட்பட பத்து பேரை அப்போது தேசிய புலனாய்வு அமைப்பு கைது செய்தது புதுதில்லயில் அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசியல்வாதிகள் மீது தற்கொலைப் படை தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக இவர்கள் மீது குற்றம்சாட்டப்பட்டுள்ளது போகி பொங்கல் மகர சக்கராந்தி உள்ளிட்ட பண்டிகைகள் நாளை முதல் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் வாழ்த்துத் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை நாளைமுதல் கொண்டாடப்படுகிறது வடமாநிலங்களில் இப்பண்டிகை மகர சக்கராந்தி என்றும் அழைக்கப்படுகிறது இது மட்டுமன்றி தை மாத பிறப்பையொட்டி உத்தராயணம் புன்னியகாலம் தொடங்கிறது இது குறித்து வாழ்த்து தெரிவித்துள்ள குடியரசுத்தலைவர் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கடின உழைப்பால் கிடைக்கும் பயன்களை அவர்கள் முழுமையாக அனுபவிக்கவேண்டும் என்று வாழ்த்துவதாக கூறியுள்ளாா் இந்த நல்ல நாட்களில் பொது மக்களின் வாழ்க்கை வளம் பெறவேண்டும் என்று தாம் விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் நிலவி வரும் நிா்வாக முடக்கத்திற்கு தீர்வுகாணும் வகையில் எதிர்கட்சியான ஜனநாயக கட்சி பேச்சுவார்த்தைக்கு முன்வரவேண்டும் என அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார்

அண்மையில் அமெரிக்கா காங்கிரஸ் கூட்டத்தின்போது மெக்சிகோ எல்லையில் சுவர் எழுப்பும் தமது திட்டத்திற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டதையடுத்து திரு டிரம்ப் அக்கூட்டத்திலிருந்து வெளியேறினார் இந்நிலையில் இத்திட்டத்திற்கான ஐந்து புள்ளி ஏழு பில்லியன் டாலர் நிதி ஒதுக்கும்வரை நிர்வாகத் துறைக்கு நிதி ஒதுக்க அனுமதிக்கப் போவதில்லை என்று அதிபர் திரு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்

இளையோர் விளையாட்டு போட்டியின் ஒடிசாவிற்கு எதிரான ஆடவர் ஹாக்கிப் அரையிறுதியாட்டத்தில் பஞ்சாப் வெற்றிபெற்று இறுதிப்போட்டிக்கு முன்னேறியுள்ளது மும்பையில் நாளை நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் ஹரியானாவை எதிர்த்து பஞ்சாப் அணி களமிறங்குகிறது